தூரதிருஷ்டவசமானது என்று பிஜேபி கூறியுள்ளது விவசாயிகள் நலனுக்கு எதிரான மசோதா இது என்று காங்கிரஸ் குறை கூறியுள்ளது

மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் வேளாண் சீர்திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது மக்களவையில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மகோதா இன்று எதிர்க்கட்சிகளின் பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேறியது முள்ளதாக இந்த மசேதாவை தாக்கல் செய்து பேசிய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிய் தோமர் விவசாயிகள் நலனுக்கான வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை கடந்த ஆறு ஆண்டுகளில் பிரதமா கிரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ளதாகத் தெரிவித்தாா் இந்த மசோதாக்களினால் விவசாயிகள் நலன் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது என்றும் அவா திட்டவட்டமாக கூறினார் அரசு கொள்முதல் நடவடிக்கைகள் தொடரும் என்று பிரதமர் உறுதி அளித்திருப்பதையும் அமைச்சி சுட்டிக்காட்டினார் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் காங்கிரஸ் திமுக திரிணமூல் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் இந்த மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தன எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் அவையின் மையப்பகுதிக்கு சென்று மசோதாவுக்கு எதிராக முழக்கமிட்டனர் சிலர் புத்தகங்களையும் கிழித்து எறிந்தனர் இதன் காரணமாக ஏற்பட்ட அமளியினால் அவை நவடிக்கைகள் பத்து நிமிடத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டன அவை மீண்டும் கூடியபோது இந்த மசோதர்ககள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின்னா் அவை நடவடிக்கைகள் நாளை தினத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டன இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பது வேளாண்துறை வரவாற்றில் ஒரு திருப்புமுனை என்று பிரதமர் திரு நநேர்திரமோடி கூறியுள்ளார் வேளாண்துறையின் முழுமையான சீர்திருத்தத்திற்கு இந்த மசோதாக்கள் உதவிடும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார் பல்லாண்டுகாலமாக இடைத்தரகா்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வந்த விவசாயிகள் அதிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கு இந்த மசோதா உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிப்பதற்கும் இது வகை செய்யும் என்று பிரதம் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் வளம்பெற வேண்டுமென்ற நோக்கில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மசோதாக்கள் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இதற்கிடையே இந்த மசோதாவுக்கு எதிா்ப்பு தெரிவித்து மாநிலங்களவை எதிா்க்கட்சி உறுப்பினா்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேளாண் மசோதாக்களை குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றியதற்காக மாநிலங்களவை துணைத்தலைர் ஹரிவன்ஸுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் திரு தெரிவித்தன எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கை தூதிருஷ்டவமானது என பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் அவை நெறிமுறைகளை மீறி எதிர்க்கட்சிகள் செயல்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம்சாட்டியுள்ளார் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் செயல்பட்ட விதம் கண்டளத்திற்குரியது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சள் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் மற்றம் திரிணமூல் காங்கிரஸ் உறுப்பினர்களின் செயவல்பாடுகள் அவையின் கண்ணியத்தை குலைக்கும் விதத்தில் இருந்ததாகவும் அமைச்சா் குறிப்பிட்டுள்ளாா் இந்த மசோதா விவசாயிகளுக்கு எதிரானது என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் இதனை செயல்படுத்த அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகளின் நலனுக்கு எதிரான மசோதாக்களுக்கு தமிழக முதலமைச்ச் ஆதரவு அளித்திருப்பது தவறான செயல் என திமுக தலைவா் திரு மு கஸ்டாலின் கூறியுள்ளாா்

அஇஅதிமுக உள்ளிட்ட நான்கு கட்சிகள் மட்டுமே இந்த மகோதாவை ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சா் இந்த மசோதாவை ஆதரித்த நிலையில் அஇஅதிமுக வை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினா திரு எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது என்பது இருவேறு நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

இன்று நாகையில் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார்

இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு இனறு பதிலளித்து அவர் பேசினார் தடுப்பு மருந்துக்கான பரிசோதனைகளில் தொடர்ந்து முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் முக கவசம் அணிவதை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் அரசின் நெறிமுறைகளை பின்பற்றுவது என்பது இந்த நோய் தொற்றிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதோடு பிறருக்கும் உதவுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு பொதுமக்கள் செயல்டட வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார்

கடந்த ஒன்பது நாட்களுக்குள்ளாக ஒரு கோடி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பரிசோதனைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகித்து வந்த போதிலும் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதற்கிடையே இந்த நோய் தொற்றை கண்டறிவதற்காக தனியார் நிறுவனத்துடன் இணைந்து பரிசோதனை உபகரணத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக் குழுமமும் டாடா நிறுவனமும் இணந்து இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது இது நமது ஆராய்ச்சியின் மிகப்பெரிய சாதனை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த புதிய பரிசோதனைக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்கான தலைவர் அனுமதி அளித்துள்ளார் குறைந்த செலவில் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக உற்பத்திக்காள இந்தியா இயக்கத்தின் கீழ் இந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது

எமது கெய்தியாளிடம் பேசிய அவர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகத் தெரிவித்தார்

சமூக வலைதளத்தில் இக்கரத்தை பதிவு செய்துள்ள அவர் வணிக வளாகங்கள் மற்றம் இறைச்சிக் கடைகளில் தனிநபர் இடைவெளி கண்டிப்பாக பின்பற்றப்பட் வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அரசின் நெறிமுறைகளை பின்பற்றாத கடைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் பொதுமக்களுக்குத் தேவையான அடிப்படை வசதிகளை எற்படுத்தி தருவதற்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக உயர் கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தருமபுரி மற்றும் நல்லம்பள்ளியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை இன்று பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

இந்த திட்டத்தின் கீழ் இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் கள்ப்பிணி தாய்மாகுளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் தெரிவித்துள்ளார்

நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்தமிழக ்கடலோரப் பகுதிகளில் நாளை இரவு பதினொன்றரை மணி வரை கடல் அலை நான்கு புள்ளி இரண்டு மீட்டர் வரை எழும்பக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்வு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதன் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாமக்கல் மாவட்டம் காக்காவேரி பகுதியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளா்ச்சித் திட்டம் சார்பில் பொதுமக்களின் வீடுகளில் மூலிகை மற்றும் காய்றகறி தோட்டங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன சென்னை விமான நிலையத்தில் இ பாஸ் வழங்குவது இன்று முதல் மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது தபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது செயின்ட் லூயிஸ் ராபிட் ஆன்லைன் செஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரி கிருஷ்ணா ஏழாவது இடத்தை பிடித்தார் இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் ஹரிகிருஷ்ணா வெற்றிபெற்றார் இருப்பினும் புள்ளிகளின் அடிப்படையில் ஹரிகிருஷ்ணா ஏழாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார்